நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் னுடன் இன்று நடத்திய மெய்நிகர் உச்சி மாநாட்டைத் தொடர்ந்து இருநாடுகளும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா போன்ற பெரும் சவால்களை சமாளிப்பதில் உலக நாடுகள் ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டுமென்ற நம்பிக்கையை இருநாடுகளும் பகிர்ந்து கொள்வதாகவும் கொரோனா சிகிச்சை தொடர்பான ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் கூட்டு நிதி ஒன்றை உருவாக்க இருநாடுகளும் உறுதிப் கூறப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரம் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட அதிநவீன துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படவும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக் கொண்டுள்ளன தீவிரவாதத்தை எந்த காரணத்திற்காகவும் எந்த வடிவிலும் எற்றுக் கொள்ள முடியாது என்றும் இருநாடுகளும் வலுவாக கண்டணம் வெளியிட்டுள்ளன

திரைப்பட இயக்குனர் பாசு சேட்டர்ஜி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் சேட்டர்ஜியின் அற்புதமான படைப்புகள் பலவித உணர்ச்சிகளால் நெஞ்சை தொடக் கூடியவை என்றும் மக்களின் வாழ்க்கை போராட்டங்களை சித்தரிக்க கூடியவை என்றும் டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

ஊதியம் வழங்க இயலவில்லை என்று கூறும் நிறுவனங்களின் தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு பதிவேடுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பிரமாணப் பத்திரத்தில் கேட்டுக் கொண்டுள்ளது வங்கிக் கடன் மீதான மாதாந்திர தவணைகளை செலுத்த அரசு வழங்கியுள்ள அவகாச காலத்திற்கான வட்டியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒன்றின் மீது உச்ச நீதிமன்றம் மத்திய நிதி அமைச்சகத்திடம் பதில் கேட்டுள்ளது அவகாச காலத்தில் வங்கிகள் வட்டி வசூலித்தால் கொரோனா பிரச்சனையால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகளை மட்டும் லாபம் ஈட்ட அனுமதிப்பது போல் ஆகும் என்று மனுதாரரின் வழக்கறிஞர் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார் வட்டியை வலுக் கட்டாயமாக ரத்து செய்தால் வங்கிகளின் நிதிநிலை பாதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது

மாலத் தீவு தலைநகர் மாலே யில் உள்ள இந்திய தூதரகம் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது மாலத் தீவின் பல்வேறு இடங்களில் இருந்து மாலே நகருக்கு இந்தியர்களை அழைத்து வர பேருந்துகள் மற்றும் படகுகள் இயக்கப்படுகின்றன

பொது முடக்கம் பகுதி அளவு விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை சுழுகமாக முறையில் நடைபெற்று வருகிறது

விமான நிலையத்தில் வந்திறங்கும் பயணிகளுக்கு தனித்திருப்பு கட்டுப்பாடுகள் அமல் படுத்தப்படுகின்றன புதுச்சேரியில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கக் கூடாது என வலியுறுத்தி பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் மத்திய மாநில அரசுகளின் பொதுப் பட்டியலில் இடம் பெற்றுள்ள மின்சாரத் துறை குறித்து மத்திய அரசு மாநிலங்களின் பரிந்துரை இன்றி எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றார்

புதுச்சேரியில் சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் பொதுமக்கள் தங்களைத் தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் முதலமைச்சர் மேலும் கூறுகையில்

திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மேலும் கூறுகையில்

புதிதாக தொற்று கண்டறியப்பட்டவர்கள் சுதானா நகர் வில்லியனூர் பூரணாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் இப்பகுதிகளையும் சேர்த்து புதுச்சேரியில் கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களின் எண்ணிக்கை முப்பதை தாண்டி இருப்பதாகவும் சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார்

இதற்கான ஒப்பந்தப் புள்ளிகள் வரும் ஆகஸ்ட் மாத கடைசியில் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளும் வர்த்தக ரீதியில் மேம்படுத்தப்படும்